தேர்தல் பிரச்சார அம்சங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன

விளையாட்டுகளில் இன்றும் இந்தியாவின் பதக்க நம்பிக்கை வீரர் ஆசிய தடகள வீராங்கனைகளை சார்ந்தே உள்ளது

இனி விரிவான செய்திகள் சமூகநீதி தேசிய பாதுகாப்பு மோடி அரசின் நலத்திட்டங்கள் ஆகியன பிஜேபி கட்சியின் தேர்தல் பிரச்சார முக்கிய விஷயங்களாக முடிவு செய்யப்பட்டுள்ளன புது தில்லியில் நேற்று நடைபெற்ற பிஜேபி முதலமைச்சாகள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது அரசு கமுதாயத்தின் அனைத்து பிரிவினரின் நலனுக்காக மேற்கொண்ட முடிவுகளையும் இயற்றிய சட்டங்களையும் பட்டியளிட்டார் இந்தக கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சத்திஷ்கர் முதலமைச்ச் திரு ராமன் சிங் அடுத்து தேர்தல்கள் நடைபெற உள்ள மாநிலங்கள் மற்றும் மக்களவை தேர்தல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தாா்

இந்தியாவிற்கு எதிராக போரிடுவதற்கான ஆயுதப்பயிற்சியை பெற பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீருக்கு இளைஞர்களை அனுப்புவதற்கு சிறையிலிருந்த ஒருவருடன் சதிதிட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் ஜம்முகாஷ்மீர் சிறைச்சாலை ஒன்றின் துணை கண்காணிப்பாளர் ஒருவரை தேசிய புலணாய்வு முகமை கைது செய்துள்ளது ஜம்முவில் உள்ள அம்பல்லா சிறையில் பெரோஸ் அகமது லோன் என்ற இவர் துணை சிறைச்சாலை கண்காணிப்பளாராக உள்ளார் என்றும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான இஷாக் பல்லா என்பவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தேசிய புலணாய்வு முகமை அறிக்கை தெரிவிக்கிறது

இந்த முகமை ஃபெரோஸ் லோனை இன்று நீதிமன்றத்தில் ஆஜா்படுதத்தி அவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கோரிக்கை விடுக்கும் மாவோஸ்டுகளுடன் தொடா்புடையவா்களாக சந்தேகிக்கப்படும் இடதுசாரி தீவிரவாதிகளின் மும்பை ராஞ்சி ஹைதராபாத் தில்லி பரிதாபாத் கோவா வீடுகளில் புனே காவல்துறையினா் தேடுதல் நடத்தினாா்கள்

புனேக்கு அருகே பீமா கோரே காள் என்ற இடத்தில் சென்ற ஜனவரி முதல் தேதியன்று நடைபெற்ற வன்முறைகளுக்கு முன்னதாக நடத்தப்பட்ட பொதுக்கூட்டம் தொடர்பாக காவல்துறை இந்த விசாரணையை மேற்கொண்டது பீமா கோரே கான் வன்முறை ஏற்பட்டதற்கான சூழ்நிலைக் குறித்து அவா்கள் இந்த விசாரணையை மேற்கொண்டிருந்தனர் இந்த வன்முறையின் போது ஒருவர் உயிர் இழந்தார் வாகனங்கள் எரித்து கல்லால் தாக்கி சேதப்படுத்தப்பட்டன முன்னதாக இந்த வன்முறை தொடர்பாக ஹைதாராபாத்தில் மாவோயிஸ்டு தலைவர் வராவரா ராவை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர் ஹைதராபாத் நம்பள்ளி நீதமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை கொண்டுசெல்வதற்கான வாரன்ட் பெறபட்டது கைது செய்யப்பட்ட இடதுசாரி தீவிரவாதிகளின் லாப்டேப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கடிதத்தை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டடார் பிரதமரை கொலை செய்வதற்கான சதித்திட்டத்தில் வரவாரா ராவ் சம்மந்தப்பட்டிருப்பதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது மத்தியப்பிரதேசத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை கமுகமாகவும் நியமாகவும் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அம்மாநிலத்தில் ஆய்வு நடவடிக்கை மேற்கொள்கிறது பாதுகாப்பு தேர்தல் மேலாண்மை குறித்து ஆணையம் இன்று உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறது தலைமை தேர்தல் ஆணையாள் திரு ஒ பி ராவத் தேர்தல் ஆணையாளர்கள் திரு கணில் அரோரா திரு அசோக் லாவாஷா மற்றும் உயர் அதிகாரிகள் நேற்று போபாலில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இது குறித்து பேச்சு நடத்தினர்

அப்போது இந்த கட்சிகள் ஆலோசனைகளுடன் தங்களது புகார்களையும் சமா்பித்தனர் சுமய புத்தகங்கள் அவமதிக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான வழக்கை சிபிஐ யிலிருந்து திரும்ப பெற்று அதனை விசாரிப்பதற்கான சிறப்பு புலணாய்வு குழுவை அமைக்க வகை செய்யும் தீாமானம் பஞ்சாப் சுட்டப்பேரவையில் நிறைவேறியது பர்காடி பேபல்கலான் ஆகிய இடங்களில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்த வழக்கையும் இதேபோல சிபிஐ யிலிருந்து திரும்ப பெற்று சிறப்பு புலணாய்வு குழுவிடம் ஒப்படைக்க இந்த மசோதா வகை செய்கிறது பஞ்சாப் மாநில அமைசன் திரிப்ட் ராஜிந்தர் சிங் பாஜ்வா நேற்று இந்த தீர்மானத்தை தாக்கல் செய்து பேசினார் பேரவையில் பேசிய முதலமைச்சா கேப்டன் அமரிந்தா் சிங் சிறப்பு புலணாய்வுக் குழு அமைக்கப்படும் என்றும் காலக்கெடுவுடன் விசானை நடத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சுமேத் சிங் சாயினி மற்றம் இதர காவல்தறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவேண்டுமென்று கோரினார்கள் சிவாஜி நினைவிடம் சுட்டவிரோதமாக பல்வேறு வீர அமைப்பதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தாக்கல் செய்தள்ள மலுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசையும் மகாராஷ்டிரா கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்தையும் பாம்பே உயர்நீதிமன்றும் கேட்டுக்கொண்டள்ளது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுமக்கள் விசாரணையின்றி கடலோர மண்டல நெறிகளை மீறி இந்த நினைவிடத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தாா்

இயவ்பான பருவமனழயை அடுத்து கோதுமை நெல் சிறு தானியங்கள் பயறு வகைகள் ஆகியவற்றின் சாதனை விளைச்சளே இதற்கு காரணமாகும் என்று மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நேற்று அமைச்சகம் வெளியிட்ட தனது நான்காவது மதிப்பீட்டில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன

இந்த திட்டம் மின்சக்தி சேமிப்பு நடவடிக்கைகளை குடியிருப்பு மற்றும் பொதுத்துறை அமைப்புகளில் நிறுவுவதை அதிகரிக்கும் எரிசக்தி திறன் சேவைகள் நிறுவளத்தின் திறனை மேம்படுத்தும் இந்த நிறுவனத்திற்கு வர்த்தக நிதி உதவி கிடைப்பதை அதிகரிக்கும் மத்திய அரசின் சார்பில் நிதி அமைச்சகத்தின் இணை செயலாளர் திரு சுமீர் குமார் காரே யும் உலக வங்கி சார்பில் இந்தியாவிற்கான இயக்குநர் திரு ஹிஷாம் அப்டோ வும் இந்த ஒப்பந்தத்தில் நேற்று கையெழுத்திட்டனர்

மகளிர் நலிந்த பிரிவினர் ஷெட்யூல்டு வகுப்பு பிரிவினர் மாற்று திறனாளிகள் போன்ற பிரிவனரிடையே திறனுள்ள நபர்களை இந்த விருது பெருவதற்கென அடையாளம் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது

இம்மாநிலத்தின் சுபானாப்பூர் பவுத் மாவட்டங்களின் சில பகுதிகள் மகாநதியின் பின்புல தண்ணீர காரணமாக இதர பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளன

இந்த பரிசு தொகையை உயர்த்தி வருவதாற்கான திட்டத்திற்க தில்லி அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது

மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் இன்று இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது

மகளிர் வாலிபால் அரைஇறதி போட்டியில் இந்தியா ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது குத்துச்சண்டை காலிறுதி போட்டியில் விகாஷ் கிருஷ்ணன் அமீத் பங்கால் தீரஜ் ராங்கி சா்ஜூ பாலா தேவி ஆகியோர் பங்கேற்கின்றனர்